குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி வாயிலாக இன்று நிறைவுரையாற்றுகிறார்

வங்கக் கடலில் நிலைகொண்டிருந்த நிவர் புயல் இன்று அதிகாலைமரக்காணம் அருகே கரையை கடந்தது

உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது உலகின் தலைசிறந்த கால்பந்த வீரர்களில் ஒருவரானஅர்ஜென்டனாவைச் சேர்ந்த மரடோனா மாரடைப்பால் காலமானார் இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மற்றும் சுட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி வாயிலாக இன்று நிறைவுரையாற்ற உள்ளார் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை துணைத் தலைவருமான திரு எம் வெங்கய்யா நாயுடுவும் சிறப்புரையாற்றினார்

புதுப்பிக்க தக்க எரிசக்தி துறையை மேம்படுத்துதல் அந்த எரிசக்தி பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் இந்த துறையில் சர்வதேச முதலீட்டாளர்களும் இந்திப தொழில்துறையினம் இணைந்து செயல்படுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்த நிவர் புயல் இன்று அதிகாலை இரண்டரை மணியளவில் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே மரக்காணம் அருகே கரையைக் கடந்தது புயல் கரையை கடந்த போது

தற்போது இந்தப் புயல் தமிழகத்தின் நிலப்பரப்பில் தீவிரப் புயலாக நகா்ந்து வருகிறது இது வலுவிழந்து புயலாக மாறும் என இன்று அதிகாலை செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவிததாா் புயல் கரையை அடைந்த போதும் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது அடுத்த ஆறு மணி நேரத்தில் இந்த புயல் படிப்படியாக வலுவிழக்க தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புயல் கரையை கடந்த நிலையில் சென்னையிலும் புதுச்சேரியிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது சாலைகளில் விழுந்த மரங்களை தீயணைப்புப் படையினர் அகற்றி வருகின்றனர் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

புதுச்சேரியில் மூன்று குழுக்களும் காரைக்கால் பகுதியில் ஒரு குழுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசு நிர்வாகத்துடன் இணைந்து இக்குழுவிளர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட விசாகப்பட்டினத்தில் இருந்து இந்திய கடற்படையின் சுமித்ரா கப்பல் நிவராணப் பொருட்களுடன் வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பலுடன் ஐஎன்எஸ் ஜோதி கப்பலும் இணைந்து நிவாரணப் மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபடவுள்ளன

இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் பரவல் அதிகமுள்ள பகுதிகள் தொடர்பான விவரஙளைகள் சம்பந்தப்பட்ட உள்ளுர் நிர்வாகங்கள் வெளியிட்டு உரிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நோய் பரவல் அதிகம் இருந்தால் சூழலுக்கு ஏற்ப இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதித்துக்கொள்ள மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது எனினும் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு முன்பு மத்திய அரசிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்த அன்னல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் தினமாகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நான்கு ஆவண படங்களை தமது இணையதளத்திலும் யூடிப் அலைவரிசையிலும் இன்று வெளியிடுகிறது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அன்னல் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஆவண படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன உணவு பதப்படுத்துதல் நிலையங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் உணவு பதப்படுத்துதல் தொழில் துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நிபுணர்களுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டு பேசினார் உணவுப் பதப்படுத்துதல் துறையில் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அந்த தொழில்துறையினர் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகைத் திட்டம் உற்பத்தித் திறனை மேம்படுத்தி நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கயசார்பு இந்தியா மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் அளித்தல் ஆகிய திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் உள்ளூர் பொருட்களைப் பதப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வலியுறுத்தினார் காசநோயை எதிர்த்து போரிடுவதில் மக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் காசநோய் சிகிக்சை மற்றும் மேலாண்மை தொடர்பான ஆய்வு கூட்டத்தில் கலந்தகொண்டு பேசிய அமைச்சர் காசநோயை தடுப்பது கண்டறிவது சிகிச்சை முறைகள் போன்றவை தொடர்பான விழிப்புணர்வைஅதிகரிக்க வேண்டும் என்று கூறினார்

ஸ்ரீ அரபிந்தோ சங்கம் ஏற்பாடு செய்திருந்த செலவு இல்லாத அடிப்படை கற்றலை புதிய முறையில் வழங்குவதை ஊக்குவிப்பது தொடர்பான தேசிய கருத்தரங்கை காணொலி வாயிவாக அமைச்சர் தொடங்கி வைத்தார்

அர்ஜென்டினாவைச் சேர்ந்த மரடோனா உடல்நலக்குறைவினால் இம்மாத துவக்கத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவரது மூளையில் ரத்தம் உறைந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பின்னா் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி ஓயவில் இருந்து வந்த நிலையில் மரடோனோவுக்கு நேற்று திடரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அப்போது உடவிருந்த மருத்துவ பணியாளர்கள் அவசர சிகிச்சை அளித்த போதும் அவா் உயிரிழந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன